கோவிந்த் இன்றுஇரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்

கடல்சார் பாதுகாப்புஉள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மாலத்தீவும்முடிவுசெய்துள்ளன

வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன

செர்பியாவின் நோவாக் ஜோகோ விக் பிரஞ்ச் வீரர் லுக்காசை இன்றுஎதிர்கொள்கிறார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் மற்றும் துர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை ஒலிபரப்பாகவுள்ளது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 மாற்றுத் திறனாளிகள் அறிந்துகொள்வதற்கு ஏதுவாக டி டி பாரதி தொலைக்காட்சியில் சைகை மொழி வாயிலாக குடியரசு தலைவர் உரை ஒளிபரப்பப்படவுள்ளது

திறனாளிகள் குடியரசு தின விழா கொண்டாடங்களில் ஈடுபடும் வகையில் இந்த மாற்றுத் நடவடிக்கையை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது கடல்சார் பாதுகாப்பு தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் மருத்துவ சேவை உள்ளிட்ட துறைகளில் தொடர்ந்து இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவ என இந்தியா மாலத்தீவு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை மாலத்தீவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி மரியா அக்மது டிடி புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார் மாலத்தீவில் பாதுகாப்பு துறையை மேம்படுத்துவதற்கு இந்தியா உதவ விருங்புவதாக அப்போது திருமதி நிர்மலா சீதாராமன் விருப்பம் தெரிவித்தார் இந்த கூட்டத்தின்போது ராணுவ மற்றும் விமானப் படை தளபதிகள் உடனிருந்தனர் கடற்படை துணை தளபதியும் இக்கூட்டத்தில் பங்கேற்றார்

பார்வையிடுகிறார் குருகிராமில் உள்ள இந்திய கடல்சார் ஆய்வு மையம் சிம்ளாவில் உள்ள ராணு பயிற்சி மையம் உள்ளிட்ட இடங்களையும் திருமதி மரியா அகமது டிடி பார்வையிடுகிறார் தேசிய மாணவர் படையினர் உடனும் அவர் கலந்துரையாடுகிறார் பல ஆண்டுகளாக வழக்கு நிறைவடையாமல் சிறையில் உள்ள விசாரணை கைதிகளை விடுதலை செய்ய மாநிலங்களுக்கு அறிவறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதனை ஏற்று ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் விசாரணை கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தாா் நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் நான்கு வட்சத்திற்கும் அதிகமான விசாரணை கைதிகள் வழக்கு முடியாத நிலையில் சிறையில் உள்ளனர் என்று அவர் கூறினா் லக்ளோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சட்டத்துறையின் நடைமுறையை வேகப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் இணைய நீதிமன்ற சேவைகளை விரைந்து வழங்க ஏதுவாக இரண்டு லட்சம் பொது சேவை மையங்களை அமைக்க நீதித்துறை முடிவெடுத்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்பட்டுள்ள அறிக்கையில் இத்தகைய மையங்களில் இணைய நீதிமன்ற சேவைக்கு கட்டணம் ஏதம் வகுலிக்கப்படாது என்றும் நீதித்துறை கூறியுள்ளது

பல்வேறு செயலிகள் வாயிலாக இணைய நீதிமன்ற வசதி வட்ச கணக்கான மக்களுக்கு உதவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் உள்ள குடியரசு தலைவர் மாளிகையில் அவருக்கு அரசு முறை வரவேற்பு வழங்கப்படவுள்ளது

இதளை தொடர்ந்து இரு நாடுகளிடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன இந்தியா தென்னாப்பிரிக்கா தொழில் கூட்டத்திலும் இருநாட்டு தலைவர்களும் உரையாற்றுகின்றனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்தையும் அவர் சந்தித்து பேசுகிறார் பீஹாரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் நக்ஸல் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அம்மாநிலத்தின் நவாடா மாவட்டத்தில் ரஜோலி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காட்டுப் பகுதியில் சோதனை பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு பதங்கியிருந்த நக்ஸல்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சண்டை நேரிட்டது இதில் ஒரு நக்ஸல் தீவிரவாதி கொல்லப்பட்டுள்ளார் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கு நிதியுதவி வழங்க தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் முன்வந்துள்ளது ஜாக்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பிராந்திய மொழி திரைப்படத்துறை மேம்பாடு அடைவதற்கு இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியுள்ளது

மாணவர்களும் சென்னையை சேர்ந்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பும் முதல் முறையாக இணைந்து கலாம்சாட் செயற்கைகோளை வடிவமைத்துள்ளது

நேற்று ஏவப்பட்ட செயற்கைகோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்

வரும் ஏப்ரல் மாதம் சந்திராயான் விண்ணில் ஏவப்படும் என்றும் அவர் கூறினார் குடியரசு தினத்திற்கு மிக சிறந்த பரிசாக கலாம் சாட் விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டதாகவும் அவர் கூறினார் மாணவர்களுடன் இணைந்து பணியாற்ற இஸ்ரோ விரும்புவதாக அவர் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரு நாடுகளிடையே நல்ல புரிதலை ஏற்படுத்த பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்று கூறினார் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் பயன்படுத்தும் கைபேசி செயலிகளின் தகவல்களை திருட முயன்றதாக அந்நாட்டின் மீது இந்திய தூதர் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தார்

நாடு முழுவதும் போலியோ தடுப்பு மருந்துகள் தேவையான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய சுகாதார துறை அமைச்சகம் கூறியுள்ளது

தேசிய போலியோ தினத்திற்கு தேவையான சொட்டு மருந்துகள் ஏற்கனவே உரிய சோதனையுடன் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

அவர்களை மீட்கும் பணிகளில் கடற்படை உள்ளிட்ட மீட்பு படையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது

டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார கூட்டமைப்பில் பேசிய அவர் இந்தியாவில் இத்தொழில்நுட்பம் தொடர்பாக பல்வேறு தலைவர்கள் ஆட்சேபளை தெரிவித்து வருவதால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சர்வதேச அளவில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடா்பாக ஒத்துழைப்பு அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வெளிசுலா நாட்டில் அன்னிய நாடுகளின் தலையீடு அதிகரித்திருப்பதற்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது

முன்னதாக அந்நாட்டின் எதிர்கட்சி தலைவரை அதிபராக கருதுவதாக தெரிவித்துள்ள அமெரிக்கா அந்நாட்டில் இருந்து தனது தூதரை திரும்ப பெற்றுள்ளது சீனாவம் வெனிசுலா உள்விவகாரங்களில் அன்னிய நாடுகள் தலையிடுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ஒப்பள் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீரராள நோவாக் ஜோகோ விச் பிரஞ்ச் வீரர் லுக்காவை எதிர்த்து விளையாடுகிறார் நேற்று நடைபெற்ற அரையிறதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரபேல் நடால் கிரோக்க வீரர் ஸ்டேபோனசை நேர் செட்களில் தோற்கடித்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார்